வரும் சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இரு அவைகளும் ஆறாவது நாளாக இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன

டாலர் பொருளாதார நாடாக மாறும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார்

ஆளால் தற்போது ககள்யான் வின்வெளி திட்டத்திற்காக இந்தியா பணியாற்றி வருகிறது என்றும் அவர் கூறினார்

மகாராஷ்டிராவில் இன்று ஒருநாள் பயணம் மேற்கொண்ட திரு மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் கல்பாண் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் இரண்டு முக்கிய மெட்ரோ போக்குவரத்து திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் முன்னதாக பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குறைந்த செலவிலான ஒரு வட்சம் வீடுகளை அவர் உரியவர்களிடம் ஒப்படைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்குப் பின் புனே கென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூன்றாம் கட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார்

மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் விவாதம் ஏற்பட்டது இருதரப்பினரும் பல்வேறு முழக்கங்களை எழுப்பி கோஷமிட்டனர் மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே ரஃபேல் ஒப்பந்தம் மற்றும் விமானத்திற்கான கொள்முதல் விலை நிர்ணயம் ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அஇஅதிமுக உறுப்பினர்கள் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணைக் கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனர் ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்த்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தெலுங்கு தேச உறுப்பினர்களும் முழக்கமிட்டதால் மக்களவையில் கடும் அமளி நிலவியது அவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் இன்று நண்பகல் வரை அவையை ஒத்திவைத்தார் அவை மீண்டும் கூடியபோதும் அமளி தொடர்ந்ததால் இன்று நாள்முழுவதும் அவைய ஒத்திவைப்பதாக அவர் அறிவித்தார் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் இதேகோரிக்கைகளை வலியுறுத்தின மேகதாது அணைப்பிரச்சினை தொடர்பாக அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதிக்கு சென்று முழக்கமிட்டனர் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக அரகக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த உரிமை மீறல் பிரக்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரினார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு விஜய்கோயல் குறுக்கிட்டு மத்திய அரசு ரஃபேல் ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் குறித்தும் விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார் எனினும் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடர்ந்ததால் அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது மீண்டும் கூடியபோதும் அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் அவையை ஒத்தி வைப்பதாக அவைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு அறிவித்தார்

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூவமாக அவர் அளித்த பதிலில் இந்த மருத்துவமனை மங்கலகிரியில் அமையவுள்ளது என்றும் போதமான இடத்தை கையகப்படுத்துவதில் சிநிது தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஆனால் இந்தத் திட்டம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் நூற்றாண்டை நாடு முழுவதும் ஒராண்டிற்கு அனுசரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சிகளும் கண்காட்சிகளும் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார்

விவசாய கடன்கள் அனைத்தையும் மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துள்ள மத்தியப் பிரதேசம் சத்தீஷ்கர் ஆகிய மாநிலங்களில் விவசாயக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ர்ஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

புதுதில்லியில் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் கருத்துக்கள் தரம் தாழ்ந்த வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார்

பொருளாதார சீர்திருத்தங்களால் அடுத்த ஏழு முதல் எட்டாண்டுகளில் இந்தியா ஐந்து ட்ரில்லியன் டாவர் பொருளாதார நாடாக மாறும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு கரேஷ் பிரபு கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய துருக்கி வர்த்தக உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இவ்விரு நாடுகளும் வர்த்தகத்துறையில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் விவசாயம் கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளில் தொழில் தொடங்க துருக்கி நிறுவனங்களுக்கு இந்தியாவில் அதிக வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறினார்

மக்களவைத் தேர்தலுக்கு பிஜேபி வேகமாக தயாராகி வருகிறது என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் அரசு செய்யும் என்று கூறியுள்ளார் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது

நேற்று ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தவா பத்து வட்சும் ருபாய் வழங்கப்படும் என்று மத்திய தொழிவாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் அறிவித்துள்ளார் படுகாயம் அடைந்தோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான காயம் அடைந்தோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளன